வெளியிடப்படுகிறது இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை நேற்று நடைபெற்றது

அமைப்பின் கீழ் கொண்டுவருவது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தொடர்பான வரைவு தீர்மானத்தை ஐ

பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா தாக்கல் செய்துள்ளது

இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது இதை அடுத்து அந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்றே தொடங்குகிறது

சத்திஷ்கள் மணிப்பூர் மிசோரம் நாகலாந்து சிக்கிம் திரிபுரா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வட்ச தீவு ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தலா ஒரு தொகுதிக்கும் முதல்கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது

தொகுதிகளில் மனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாளாகும் நாளைய தினமே இந்த வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் வெளியிடப்படும் தெலங்கானா ராஷ்டீர சமிதி கட்சியின் மூத்த தலைவரும் அக்கட்சியின் மக்களவைத் தலைவருமான திரு ஜித்தேந்திர ரெட்டி பிஜேபி யில் இணைந்துள்ளார் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சி தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் அவர் பிஜேபி யில் இணைந்தார் கடந்த வாரம் தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி டி கே அருணா பிஜேபியில் இணைந்தது குறிப்பிடதக்கது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூன்று நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாவது கட்டமாக இன்று பிற்பகல் பொலிலியா செல்கிறார் முதல் கட்டமாக குரேஷியா சென்றுள்ள அவர் நேற்று மாலை ஜாக்ரப் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் இந்தியாவில் அண்மயில் வளர்ச்சிக்கான மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்று அப்போது அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்தை ஒடுக்குவது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் இந்தியா முக்கிய கவனம் செலுத்திவருவதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தல் காலத்தில் ஊடகங்கள் கூடுதல் பொறுப்புடன் செயல்பட வேண்டுமென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் துல்லியமான செய்திகளை விரைவாகவும் பாகுபாடு இன்றியும் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தீர்ப்பாயங்கள் திறம்பட செயல்படுவதை உறுதிசெய்ய நீதித்துறை சார்ந்த அமைப்புகளை ஒரே நிர்வாக அமைப்பின் கீழ் கொண்டுவருவது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நாடாளுமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட தீர்ப்பாயங்களின் நா்வாகத்தை சட்ட அமைச்சகமே ஏற்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் முந்தைய தீர்ப்புகளில் தெரிவித்திருந்தது செயற்கைகோளை தாக்கி அழிக்கும் சோதனையை இந்தியா நேற்று வெற்றிகரமாக நடத்தியது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைத்த ஆயுதம் தாங்கிய ஏவுகணையை பயன்படுத்தி இந்தியா வடிவமைத்திருந்த சோதனை செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் சோதளையை விஞ்ஞாளிகள் நேற்று ஒடிசா மாநிலம் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் தீவில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர்

இந்த ஏவுகணை சோதளை வெற்றிபெற்றுள்ளதன் மூலம் விண்வெளியில் உள்ள நமது நாட்டின் மதிப்புமிக்க செயற்கைக்கோள் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு வழி காணப்பட்டுள்ளதாகவும் வின்வெளியில் இந்தியாவின் பாதுகாப்புத்திறன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது

சக்தி இயக்கம் என்று பெயரிடப்பட்ட இந்த நவீன தொழில்நட்ப சோதனை உலக அரங்கில் இந்தியாவை விண்வெளி பாதுகாப்புத்திறனை பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய வளர்ந்த நாடுகள் மட்டுமே இதுவரை வெற்றிகரமாக மேற்கொண்ட இந்த தொழில்நுட்ப சாதனையை தற்போது இந்தியாவும் படைத்துள்ளது என்று கூறினார் இந்த சாதனையை நிகழ்த்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் அளைவருக்கும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்வதாக பிரதம் குறிப்பிட்டாா் இந்தியாவின் இந்த தொழில்நட்பம் எந்தவொரு நாட்டிற்கும் எதிராக பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் நாட்டின் பாதுகாப்பிற்கான முன்முயற்சியே என்றும் பிரதமா் உறுதிப்பட தெரிவித்தாா் பின்னர் காணோலி காட்சி மூலம் விஞ்ஞானி மத்தியில் உரையாற்றிய பிரதமர் இந்த சாதனையை நிகழ்த்திய விஞ்ஞானிகளை நாடே பெருமையுடன் பார்ப்பதாக கூறினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சாதனையின் மூலம் உலகில் எந்தவொரு நாட்டிற்கும் இந்தியா குறைவானது அல்ல என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டாள் இந்த தொழில்நுட்பத்தால் இந்தியா வலுப்பெறும் என்றும் கூடுதல் பாதுகாப்புடன் செயல்படும் என்று குறிப்பிட்ட பிரதமர் உலக நாடுகளுடன் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மேம்படுத்துவதற்கு ஒரு வழியாக இது இருக்கும் என்றும் கூறினார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத்துணைத்தலைவத் திரு வெங்கய்யா நாயுடு ஆகியோர் இந்த சாதனையை வெற்றிகரமாக நடத்திய இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் இந்த சாதனை தேச வரலாற்றிற்கு முக்கியமானது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இந்த சாதனையின் மூலம் வின்வெளி வல்லரசு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்புப்படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று அதிகாலை துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது அப்பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக பாதுகாப்புப்படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவர்கள் அங்கு தேடுதல் பணியில் ஈடுப்பட்டனர் தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருவதாக பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் தெரிவிவத்துள்ளன ஜெய்ஷ்இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சள்வதேச தீவிரவாதியாக அறிவிப்பது தொடர்பான வரைவு தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா தாக்கல் செய்துள்ளது அந்த தீர்மானத்தில் புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது

எல் ஆகிய அமைப்புகளை போல மசூத் அசாரின் ஜெய்ஷ்இ முகமது அமைப்பையும் கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டுமென்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கெனவே இதுபோன்று கொண்டுவரப்பட்ட மூன்று தீர்மானங்களை சீனா நிறுத்தியது தடுத்து குறிப்பிடதக்கது